அனைத்து மாநிலங்களுக்கும் வழங்குவதற்கு தேவையான வெங்காயம் மத்திய அரசிடம் இருப்பில் உள்ளதாக மத்திய உணவுத்துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார்

அகமதாபாத் சபர்மதி ஆசிரமத்தில் நடைபெறஉள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் இதனை அறிவிப்பார் என்று குஜராத் துணை முதலமைச்சர் திரு நிதின்பாய் படேல் தெரிவித்துள்ளார்

பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதன் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று ஈரான் அதிபர் ஹசன் ரௌஹானி சைப்ரஸ் அதிபர் நிகாஸ் கிரீஸ் பிரதமர் க்ரியாகாஸ் உள்ளிட்டோரை சந்தித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார் முன்னதாக பசிபிக் நாட்டு தலைவர்களுடன் முதல்முறையாக கலந்தரையாடிய பிரதமர் அந்நாடுகள் சூரியஒளி மின்சார அமைப்பில் இணைய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார்

இதனிடையே கூகுள் அமேசான் உள்ளிட்ட பன்னாட்டு நிறுவன தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட திரு மோடி இந்தியாவில் முதலீடு செய்ய இந்நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்தார் பின்னர் நியூசிலாந்து ஆர்மேனியா ஆன்டிகுவா பெல்ஜியம் நாட்டு அதிபர்களுடன் திரு மோடி தனித்தனியாக பேச்சுவார்த்தை மேற்கொண்டார் நியூயார்க்கில் ப்ளும்பர்க் சர்வதேச வர்த்தக கூட்டமைப்பில் உரையாற்றிய பிரதமர் உலக முதலீட்டாளர்களுக்கு இந்தியா உகந்த இடமாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார் த த த த த த ராம்விலாஸ் பாஸ்வான் அனைத்து மாநிலங்களுக்கும் வழங்குவதற்கு தேவையான அளவு வெங்காயம் மத்திய அரசிடம் இருப்பில் உள்ளதாக மத்திய உணவுத்துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார் மாநிலங்களின் தேவைக்கேற்ப விரைவில் வெங்காயம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதிஅளித்தார் த த த த த த நிதின் கட்கரி காதி ஆடைகளின் வடிவமைப்பிற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சிறப்பு மையங்கள் துவங்கப்படும் என்று சிறுகுறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி கூறியுள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இளைஞர்களை கவரும் வகையில் காதி ஆடைகளை வடிவமைப்பதின் அவசியத்தை அமைச்சர் எடுத்துரைத்தார் உலக அளவில் காதி ஆடைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த சிறப்பு திட்டம் வகுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார்

சுற்றுலா பயணிகள் மற்றும் யாத்திரிகர்களின் நீண்டநாள் கோரிக்கையை அடுத்து புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் இச்சேவை வழங்கப்பட உள்ளது த த த த த த மஞ்சுநாதா தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் படிப்படியாக காவலர்களுக்கு வீட்டுவசதி ஏற்படுத்தப்படும் என மாநில காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநர் திரு மஞ்சுநாதா தெரிவித்துள்ளார்

இந்நிகழ்ச்சிகளில் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அமைச்சர்கள் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திருமதி எஸ் வளர்மதி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

முன்னதாக இந்திய தொழில் கூட்டமைப்பு மற்றும் எல்காட் நிறுவனங்கள் சார்பில் திருச்சியில் நடைபெற்ற இ கனெக்ட் மாநாட்டை திரு உதயகுமார் தொடங்கி வைத்தார் இதில் மாநில தகவல் தொழில் நுட்ப முதன்மை செயலர் டாக்டர் சந்தோஷ் பாபு உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

மாவட்டம் முழுவதும் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டு வருவதாக கூறியஅவர் தேர்தல் பாதுகாப்பு பணிக்கு மத்திய காவல்துறையினர் வரஉள்ளதாகவும் கூறினார் த த த த த த அரியலூர் அரியலூர் கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் அதிகளவில் செல்வதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் டி ஜி வினய் எச்சரிக்கை விடுத்துள்ளார்

த த த த த மலர்விழி நீர் மேலாண்மை திட்டங்கள் குறித்து பள்ளி மாணவர்கள் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி எஸ் மலர்விழி கேட்டுக்கொண்டுள்ளார் தருமபுரி பெண்களுக்கான ஆரோக்கிய விழிப்புணர்வை முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர் மழைநீரை வீணாக்காமல் முறையான கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி பொதுமக்கள் நீரை சேகரிக்க வேண்டும் என்றார்

இம்மாவட்டத்தில் தனியார்துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்கிறார்

தீபாவளி பண்டிகையையொட்டி சிவகங்கை மாவட்டத்தில் பட்டாசு விற்பனை செய்யவிரும்புவோர் தற்காலிக உரிமம் பெற நாளைமறுநாளுக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு ஜெயகாந்தன் தெரிவித்துள்ளார்

கஷ்யப் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்